நாட்டில் எஞ்சிய இரண்டு கட்ட மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் அரசியல் தலைவர்கள் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர்

வாக்குகள் ஒப்புகைச்சீட்டுகளுடன் சரிபார்க்கப்படுவது தொடர்பான எதிர்க்கட்சிகளின் சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது

பிரதமர் திரு நரேந்திரமோடி இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்

இதற்காக பிரதமர் திரு நரேந்திரமோடி மத்திய பிரதேசத்தில் தமது கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார்

ராகுல்காந்தி ஜார்க்கண்டில் இன்று தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார்

எடப்பாடி

பழனிசாமி இன்று வில்லாபுரம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார் கரூர் அரவக்குறிச்சி திமுக வேட்பாளரை ஆதரித்து திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் பள்ளப்பட்டியில் இன்று வாக்கு சேகரித்தார்

மீனாட்சி உத்தரவிட்டுள்ளார்

தலைமை நீதிபதி ரஞ்சன்கோகோய் நீதிபதிகள் தீபக் குப்தா சஞ்சீவ் கண்ணா ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த பயணத்திற்கு பின்னர் நாட்டிற்கு திரும்பி விசாரணைக்கு போதிய ஒத்துழைப்பு அளிப்பதற்கான வாக்குமூலத்தை அவரிடமிருந்து பெறவும் ஆணையிட்டுள்ளது

திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் மும்மூர்த்திகள் இசை விழா நாளை தொடங்குகிறது

பன்வாரிலால் புரோகித் துவக்கிவைக்கிறார்

ரமலான் ஈகைத்திருநாளாம் புனித ரமலான் நோன்பு நாடுமுழுவதும் இன்று தொடங்கியது இதையொட்டி இஸ்லாமியர்கள் மசூதிகளில் நேற்றிரவு தராபியா சிறப்பு தொழுகையை தொடங்கினார்கள்

இதை முன்னிட்டு பிரதமர் திரு

ரமலான் தொழுகை மாதத்தில் சமூகத்தில் ஒருமைப்பாடு சகோதரத்துவம் அமைதி மகிழ்ச்சி தழைக்கட்டும் என்று வாழ்த்தியுள்ளார்

ரமலான் நோன்பு குறித்து திருச்சி புத்தூர் ஹத்தீம் பள்ளிவாசல் இமாம் முகமது ஷிராஜீதீன் எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில்

பழனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதன் மூலம் மாணாக்கருக்கு ரோபோட்டிக்ஸ் போன்ற நவீன கல்விமுறை பயிற்றுவிக்கப்படும் என்றார்

தமிழக அரசின் சார்பில் செய்தி மக்கள் தொடர்பு தமிழ் வளர்ச்சித்துறை அதிகாரிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர்

திருச்சி கொட்டப்பட்டு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் இரண்டு நாள் இலவச கறவை மாடு வளர்ப்பு பயிற்சி நாளை மறுநாள் தொடங்குகிறது

திருச்சி மாவட்ட மைய நூலகத்தில் ஓரி காமி காகித கலை பயிற்சி முகாம் இன்றும் நாளையும் நடைபெற உள்ளது